காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார்

இன்று மக்களவையில் பதிலளித்து பேசுகிறார்

போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சா் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளாா்

திரு ககில் அரோரோ தலைமையிலான குழு தற்போது சென்னையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது

தமிழக சுட்டப்பேரவைக்குள் தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை பொருட்களை திமுக உறுப்பினர்கள் எடுத்து சென்ற வழக்கில் பேரவை உரிமைக்குழுவின் இரண்டாவதுநோட்டீஸை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ரத்து செய்து தீர்ப்பளித்தது இனி விரிவான செய்திகள் உலக நீடித்த வளர்ச்சி மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை மணி ஆறு முப்பதுக்கு காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்து உரையாற்றுகிறார் பொதுவாள திட்டத்தை மறு சீரமைத்தல் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது இம்மாநாட்டில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கயானா அதிபர் திரு முகமது இரஃபான் அலி பப்புவா நியூகினியா பிரதுர் திரு ஜேம்ஸ் மராப்பே மாலத்தீவு நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது நலீத் ஐநா துணைத் தலைமச் செயலாளர் திருமதி ஆமினா முகமத் ஆகியோர் பங்கேற்கின்றனர் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் எரிசக்தி மற்றும் தொழில்துறை காற்று மாசு உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறவுள்ளன அரசு பிரதிநிதிகள் தொழிலதிபர்கள் கல்வியாளர்கள் பருவநிலை நிபுணர்கள் உள்ளிட்டோரும் இம் மாநாட்டில் பங்கேற்கவுள்ளனர் பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகிறார் மக்களவையில் நேற்று நடைபெற்ற இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய வேளாண்துறை இணை அமைச்சர் திரு கைவாஷ் சௌத்திரி மத்திய அரசு விவசாயிகளின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்களின் நலன்களை பாதுகாக்கவும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகக் கூறினார் நெல் கோதுமை உள்ளிட்ட விவசாய பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்தி கொடுத்தன் மூலம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளுக்கு பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் நிதி உதவி அளிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய தேசிய மாநாட்டுக் கட்சிட் தலைவர் திரு ஃபருக் அப்துல்லா மத்திய அசரின் வேளாண் சட்டங்களில் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள குறைகளை களைந்து உரிய தீர்வுகாண அரசு முன்வர வேண்டுமென்று வலியுறுத்தினார்

நாட்டில் ஏற்படும் சாலை விபத்துக்கள் கவலை அளிப்பதாக உள்ளது என்று மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

இன்று மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் இந்த எல்லைப் பகுதிகளில் ஆறுகள் ஒடுவதால் வேலி அமைக்கும் பணி சாத்தியமில்லாமல் இருப்பதாகவும் கூறினார்

இதுவரை ஒரு கோடியே ஐந்து வட்சத்திற்கும் அதிகமானோா் குணமடைந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தலைமைத் தேர்தல் ஆணையர் திரு களில் அரோரோ தலைமயிலான குழு தற்போது சென்னையில் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளனர் இக்குழுவினர் நாளை மாநில தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்துத் துறை உயரதிகாரிகளுடன் தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளனர் பின்னர் செய்தியாளர்களை சந்திக்கும் இக்குழுவினர் நாளை மாலை புதுச்சேரி செல்கின்றனர் திரு களில் அரோரா தலைமையிலாள இந்தக் குழுவில் தேர்தல் ஆணையர்கள் திரு குஷில் சந்திரா திரு ராஜீவ் குமார் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் இடம்பெற்றுள்ளனர்

இது தொடர்பாக பேரவை உரிமைக்குழு இரண்டாவது முறையாக அனுப்பிய நோட்டீஸை எதிர்த்து திமுக உறுப்பினா்கள் மனு தாக்கல் செய்திருந்தனா் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி திருமதி புஷ்பா சத்ப நாராயணா உரிமைக்குழு அனுப்பிய நோட்டீஸை ரத்து செய்வதாகக் கூறினார் இந்த வழக்கில் அனைத்து வாதங்களும் கடந்த டிசம்பர் மாதம் நிறைவடைந்த நிலையில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை தாம் வரவேற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் முதல் முறையாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து இரண்டாவது முறையும் பேரவையின் உரிமைக்குழு நோட்டீஸ் அனுப்பியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

நாடு முழுவதிலும் உள்ள அகல ரயில் பாதைகள் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் முழுமையாக மின்மயமாக்கப்படும் என்றும் ரயில்வே கூறியுள்ளது கிழக்கு மற்றும் மேற்கு மண்டலங்களில் அமைக்கப்பட்டு வரும் சுரக்கு போக்குவர்ததுக்கான தனி வழித்தட பணிகள் அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்திற்குள் முடிவடைந்துவிடும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று கன்னியாகுமரி மாவட்ட ரயில் பயணிகள் சங்க செயலாளர் திரு எட்வர்ட் ஜெனி கூறியுள்ளார் கள்ளியாகுமரி திருவனந்தபுரம் இடையிலான இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்

அரசு மற்றும் தனியார் துறைமுகங்களுக்கு இடையே ஆரோக்கியமான போட்டியை ஏற்படுத்த இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர் திரு சக்திசின் கோகில் இந்த மசோதா குறிப்பிட்ட சிலரை திருப்திப்படுத்த கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றம்சாட்டினார் மத்திய அரசின் குயசா்பு இந்தியா திட்டத்தின் கீழ்

ஐஎஸ்எல் காவ்பந்து போட்டியில்நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது